நவீன தொழில்நுட்பங்களை அரசின் பல்வேறு துறைகளிலும் செயல்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக குடியரசு தலைவர் திரு

பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாளை காணொலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார்

சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் இன்று வெகுவிமர்சையாக நடைபெறுகிறது

கோவிட் தொற்று காலத்தில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு அதிவேகமாக வளர்ந்துள்ளது குறித்து பெருமிதம் வெளியிட்ட குடியரசு தலைவர் பொருளாதார நடவடிக்கைகள் சுகாதார பாதுகாப்பு கல்வி உள்ளிட்டவற்றில் டிஜிட்டல் முறை பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது என்றும் நீதித்துறை மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது பாராட்டுதலுக்குரியது என்றும் கூறினார் டிஜிட்டல் முறை வாழ்க்கை முறையை மிகவும் எளிதாக்கியுள்ளதாகவும் தொலைதூரங்களில் உள்ள மக்கள் அனைவரும் இத்தகைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முன்வர வேண்டுமென்றும் அதற்கான வழிமுறைகளில் துறைசார் வல்லுநர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார்

விருதிற்கு விண்ணப்பித்தல் தேர்வு நடைமுறை விருதுகள் வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் நடைபெற்றது ஆன்லைன் மூலம் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாளை காணொலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார்

ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் நம்நாடு அமைதியான வழியை கடைபிடிக்கும் அதேவேளையில் பிற நாடுகளின் தாக்குதலை அனுமதிக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டினார்

இப்பேச்சுவார்த்தையில் வேளாண் சட்டங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை காற்றின் தரம் மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற உள்ளது இதனிடையே விவசாயிகளின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வுகாண மத்தியஅரசு தயாராக உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஹர்திப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

பிரிட்டனில் புதிய உருமாறிய கோவிட் பரவி வருவதையடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் பிரிட்டனிலிருந்து வரும் அனைவருக்கும் கோவிட் பரிசோதனை கட்டாயம் என அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

எடப்பாடி கே

தொட்டியத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர் வாழை வெற்றிலை கரும்பு விவசாயிகளிடம் கலந்துரையாடினார் விவசாயிகள் இரட்டிப்பு லாபம் பெற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர் வாழைத்தோட்டங்களை பார்வையிட்டார் தொடர்ந்து துறையூர் முசிறி மண்ணச்சநல்லூர் ஆகிய இடங்களில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நாளை றீரங்கம் திருவரம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் தேர்தல் பரப்புரையில் அவர் ஈடுபடுகிறார் முன்னதாக நாமக்கல்லில் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தமிழகத்தில் கொல்லிமலை ஏற்காடு உள்ளிட்ட அனைத்து மலைவாழ் கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு அரசு முன்னுரிமை வழங்கி வருவதாக கூறினார்

கொல்லிமலையில் வனத்துறை மற்றும் மத்தியஅரசிடம் அனுமதி பெற்று பல்வேறு சாலை வசதிகள் அமைத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் சூரியஒளி மின்சக்தி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்போன் டவர் அமைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார்

திண்டுக்கல் சீனிவாசன் இன்று வழங்கினார்

ராஜு நியாயவிலைக்கடை ஊழியர்கள் மூலமாகவே பொங்கல் தொகுப்பு டோக்கன் வழங்கப்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு

மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தில் படகு சவாரியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் நியாயவிலைக்கடை ஊழியர்களுக்கு புதிதாக சீருடை வழங்கப்பட உள்ளது என்றார்

திருவள்ளுர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் நாளை நள்ளிரவு வழிபாடுகள் கடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன